இறுதிப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் அடுத்த மாதம் எட்டாம் தேதி தொடங்கவுள்ள நான்கு கட்ட உள்ளாட்சி தேர்தல் அட்டவணையை அந்த மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஹஸ்புல் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய மூன்று பேரை அசாம் காவல்துறை கைது செய்துள்ளது ஜம்மு கஷ்மீரின் மலைப்பகுதிகளில் இந்த ஆண்டின் முதல் பனிப்பொழிவு தொடங்கியுள்ளது

பிரிவின் இறுதி போட்டியில் கலந்து கொள்ள இந்தியாவின் சாக்ஷி மாலிக் தகுதி பெற்றுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஐநா மன்றத்தின் ஒருங்கிணைந்த தீர்மானத்தை தரிதமாக இறுதிப்படுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் செர்பியா நாட்டின் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய அவர் பயங்கரவாதத்தில் நல்லது கெட்டது என்று செயற்கையாக பேதம் பார்க்க முடியாது என்றும் இன்று உடனடியாக சள்வதேச நடவடிக்கை மூலம பயங்கரவாதம் முறியடிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார் பயங்கரவாதம் சர்வதேச அமைதிக்கும் பாதுகாப்புக்கம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக உள்ளதால் அதற்கு எதிராக உலக அளவில் வலுவான சக்தியை திரட்டுவது அவசியம என்றும அவர் கூறினார் ஐ நா பாதுகாப்பு சபை சீர்திருத்தம் குறித்த இந்தியாவின் கண்ணோட்டத்தில் செர்பியாவிம் பங்கு கொள்கிறது என்றும் அவர் கூறினார் அணுசக்தி சாதனங்கள் வழங்கும் குழுவில் இந்தியாவை உறுப்பு நாடாக சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை சொ்பியா ஆதரிப்பதற்கு மகிழ்ச்சி தெரிவித்தாா் சொ்பியா மால்டா ரோமானியா நாடுகளில் அவா் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளாா் இன்று மால்டா செல்லும் அவர்

வரும் செவ்வாயன்று இந்த பயணத்தின் இறுதிகட்டமாக ரொமானியா செலகிறாா் மகாத்மா காந்தியின் தூய்மை இந்தியா கனவை நனவாக்க நாட்டு மக்கள் தங்களை மீண்டும் அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் நாடு தழுவிய தூய்மையே சேவை இயக்கத்தை பிரதமர் புதுதில்லியில் தொடங்கி வைத்து காணொலி காட்சி மூலம் நாட்டு மக்களுடன் உரையாடினார்

இந்தியாவில் ஒன்பது கோடி கழிப்பறைகள் கட்டப்படும் என்பதையோ நான்கரை லட்சம் கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்ற கிராமங்களாக நான்கே ஆண்டுகளில் மாற்றப்படும் என்றோ எவரும் கற்பனை கூட செய்திருக்க முடியாது என்றார் இந்த பிரம்மாண்டமான மக்கள் இயக்கம் பற்றி எதிர்கால வரலாற்றில் எழுதப்படும்போது அதில் சேவையாற்றியவர்களின் பெயர்கள் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்று பிரதமர் கூறினார்

பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் பட்டியலை அந்த மாநில தேர்தல் அறிவித்துள்ளது ஸ்ரீநகர்

ஊராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் தேதிகள் இன்று அறிவிக்கப்பட உள்ளன முதல்முறையாக இந்த மாநிலத்தில் வாக்குச்சீட்டுகளுக்கு பதிவாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பயன்பட உள்ளது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தை திறந்தவெளி கழிப்பிடமற்ற மாநிலமாக அம்மாநில ஆளுநர் திரு சத்யபால் மாலிக் அறிவித்துள்ளார் குறிப்பிட்ட காலத்தை விட ஒராண்டு முன்னதாகவே இந்த சாதனையை நிகழ்த்தியமைக்காக அதில் பங்கு கொண்ட பல்வேறு தரப்பினர் பொது மக்கள் மற்றும் அரசு நிர்வாகத்தினருக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார்

முன்னதாக பூநீநகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தூய்மையே சேவை இருவார இயக்கத்தை ஆளுநர் தொடங்கி வைத்தார்

ஹைதராபாதில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்த மையங்கள் ரத்த அழுத்தம் நீரிழிவு இதய நோய்கள் மார்பக புற்றுநோய் தொழுநோய் காசநோய் ஆகியவற்றுக்கும் சிகிச்சை அளிக்கும் திறன் பெற்றவையாக உயர்த்தப்படும் என்று கூறினார்

சுத்தம் சுகம் தரும் என்று குறிப்பிட்ட அமைச்சர் தூய்மையான ஆரோக்கியமான சூழ்நிலையே வியாதிகளை தடுக்கவல்லது என்றும் கூறினார் கைது செய்யப்பட்டுள்ள ஹிஸ்புல் முஜாகிதின் பயங்கரவாதி கமர் வுஜ் ஜாமா உடன் தொடர்புடைய மூன்று பேரை அசாம் மாநில காவல்துறை கைது செய்துள்ளது கமர் வுஜ் ஜாமா பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்தது தெிந்தபிறகும் அவருடன் இந்த மூவரும் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்களை தவிர மேலும் ஒருவர் நேற்றிரவு விசாரணைக்காக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் காவல்துறையினர் பல இடங்களில் சோதனை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றியுள்ளார்கள் பயங்கரவாத எதிாப்பு பிரிவு அதிகாரிகளும் உத்தரபிரதேச காவல்துறையினரும் புலனாய்வு செய்வதற்காக அசாமின் ஹோஜாய் மாவட்டத்துக்கு விரைந்துள்ளார்கள்

ராஜ்நாத் சிங் இந்த விழாவை தொடங்கி வைக்கிறார் இதன் இரண்டாம்கட்ட விழாவை மத்திய சுற்றுவாத்துறையும் இதர அமைச்சகங்களும் மாநில அரசுகளும் தொடர்புடைய அமைப்புகளும் இணைந்து நடத்துகின்றன

நமது நாட்டை பார் அனைவருக்கும சுற்றுவா மற்றும் ஆளுகை என்ற மூன்று தலைப்புகளில் இந்த விழா நடைபெறுகிறது இந்த விழாவில் மத்திய அமைச்சகங்களும்

கைவினைப்பொருள் விற்பனை கூடங்களும் உணவு விடுதிகளும் பாரம்பரிய நடனம் மற்றும் இசை நிகழ்ச்சிகளும் கைத்தறி மற்றும் குவைமிகு உணவுப் பொருட்கள் விற்பனையும் இந்த விழாவின் சிறப்பு அம்சங்களாகும் பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதமரின் டிஜிட்டல் இந்தியா திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது மக்களுக்கு தேவையான சான்றிதழ் மற்றும் தகவல்களை தரிதமாகவும் எளிதாகவும் பெறுவதற்கு உதவும் என்று இந்த திட்டத்தின் பயனாளி கூறுகிறார் நாட்டின் எல்லைப் பகுதிகளை கண்கானிக்க உயர்தர தொழில்நுட்ப அமைப்பு ஏற்படுத்தப்பட உள்ளதாக எல்லை பாதுகாப்புப்படை தலைவர் திரு கே கே ஷர்மா தெரிவித்துள்ளார் இந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் எல்லைப் பகுதியை ஒட்டியுள்ள இருபதாயிரம் கிலோ மீட்டர் துரத்திற்கு இந்த அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார் ஏற்களவே சோதனை முறையில் ஜம்மு பசூதியில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஜம்முவில் ஐந்து புள்ளி ஐந்து கிவோ மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த பாதுகாப்பு அமைப்பை நாளை தொடங்கி வைக்க உள்ளதாகவும் திரு கே கே ஷர்மா கூறினார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் மலைப்பகுதியில் இந்த ஆண்டின் பனிப்பொழிவு நேற்று தொடங்கியது அதேசமயம் சமவெளிப்பகுதியில் பலத்த மழை பெய்தது

நெடுஞ்சாலையில் ஜோஜிவா பள்ளத்தாக்கில் லேசான பனிப்பொழிவு இருந்ததாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் இதரப்பகுதிகளில் கடந்த வெள்ளி முதல் விட்டு விட்டு மழை பெய்வதாகவும் தெரிவித்துள்ளார்கள்

இறுதிப்போட்டியில் அவர் ஹங்கேரியின் மரியானா சாஸ்டினை எதிர்த்து விளையாடுகிறார்

இதில் வெற்றிடெற்றால் அவருக்கு வெண்கலப்பதக்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது